இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை சர்வதேச அளவிற்கு எடுத்து செல்வது என முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

மத அடிப்படையிலான பயங்கரவாத செயல்களில் இருந்து மக்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் இணைந்து மேற்கொள்வது என இருநாடுகளும் முடிவு செய்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார்

உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று ஆய்வு மேற்கொண்டார்

இனி விரிவான செய்திகள் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்பின் இந்திய வருகை வரலாற்று சிறப்புமிக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுதில்லியில் இருநாட்டு தலைவர்களும் இன்று பேச்சுவார்த்தை இந்த பேச்சுவார்த்தைக்குப்பின் பாதுகாப்பு எரிசக்தி சுகாதாரம் உள்ளிட்ட நடத்தினர் ஆறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் இந்திய அமெரிக்க உறவுகளை மேலும் வலுப்படுத்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் பாதுகாப்பு தொழில்நுட்பம் வர்த்தகம் பயங்கரவாத எதிர்ப்டு போதை மருந்து கடத்தல் போன்றவற்றில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என தீர்மாளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் பயங்கரவாதத்திற்கு எதிராக இணைந்து செயல்படுவது என அவர் இருநாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக பிரதமர் தெிவித்தாா் இந்தியாவுடனான உறவு வலுவானது என்றும் தனித்துவம் வாய்ந்தது என்றும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார் மத பயங்கரவாதத்தில் இருந்து மக்களை பாதுகாக்க இரு நாடுகளும் உறுதி பூண்டிருப்பதாக அவர் கூறினார் அமெிக்க சர்வதேச நிதிக் கழகம் முதல் முறையாக அமக்கப்பட உள்ளதாகவும் மகளிர் தொழில் முனைவோருக்கான ஊக்குவிப்பு திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார் பின்னர் அமெரிக்க துதரகத்தில் இந்திய தொழில் அதிபர்களை சந்தித்த திரு டிரம்ப் இந்திய தொழில் நிறுவனங்கள் அமெரிக்காவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் வேலைவாய்ப்பை அதினிப்பதே தமது அரசின் முக்கிய நோக்கம் என்று கூறிய அவர் தொழில் துறையினர் வேலைவாய்ப்ளப அதிகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்த சந்திப்பிற்குப் பிள் செய்தியாளர்களிடம் பேசிய திரு டிரம்ப் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சிக்கலை தீர்க்க தாம் சமரசம் செய்ய தயாராக இருப்பதாக மீண்டும் கூறினார் இந்தியாவில் மத சுதந்திரம் குறித்தும் தாம் திரு மோடியுடன் பேச்சு நடத்தியதாக அவர் கூறினார் இஸ்லாமியர்களுடன் தாம் இணக்கமாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் கூறியதாக திரு டிரம்ப் தெரிவித்தார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் திரு ராம்நூத் கோவிந்த் அளிக்கும் விருந்து நிகழ்ச்சியில் திரு டிரம்ப் கலந்துகொண்டுள்ளார்

பின்னர் ராஜ்னாட்டில் உள்ள காந்தியடிகளின் நினைவிடத்திற்கு சென்ற திரு டிரம்பும் அவரது மனைவி திருமதி மெலனியா ட்டிரம்பும் மலர்தூவி மரியாதை செலுத்தினர்

அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் இந்திய சுற்றுப் பயணத்தினால் இரு நாடுகளுக்கும் இடையிலான நல்லுறவு மேலும் வலுவடைந்துள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது புத்தில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் திரு ஹர்ஷ்வர்தன் ஷிரிங்லா இருநாட்டு தலைவர்களிடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் பாதுனப்பு எரிசக்தி தொழில்நுட்பம் உள்ளிட்ட ஐந்து முக்கிய துறைகளில் ஒத்துழழப்ப வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார்

குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக தில்லியில் உள்ள ஜாமீயா மிலியா இஸ்லாமியா பல்கலைக் கழக வளாகத்திற்குள் மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்தின் விசாரணை நிலை குறித்து சிறப்பு அறிக்கை சமர்பிக்குமாறு தில்லி காவல்துறைக்கு தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பான வழக்கை விசாரித்து வரும் தில்லி நீதிமன்றம் விசாரணை குறித்த தகவல்களை அடுத்த விசாரணையின்போது நீதிமன்றத்தில் சமர்பிக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது

இதற்னன அறிவிக்கை அடுத்தமாதம் ஆறாம் தேதி முறைப்படி வெளியிடப்படும்

தில்லியில் வன்முறை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் போதுமாள அளவு பாதுகாப்புப் படையினர் பணியமர்த்தப்பட்டு உள்ளதாகவும் அப்பகுதியில் தற்போது நிலைமம கட்டுக்குள் இருப்பதாகவும் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தலைமையில் இன்று நடைபெற்ற உயர்நிலைக் குழுக் கூட்டத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஆதரவாகவும் எதிர்த்தும் நடைபெற்ற போராட்டத்தின்போது ஏற்பட்ட வன்முறை சம்பவங்கள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது தில்லியில் நிலைமயை கட்டுக்குள் கொண்டுவரும் வகையில் அரசியல் கட்சிகள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வலியுறத்தினார் பொதுமக்களின் அச்சத்தை உருவாக்கும் வகையில் வதந்திகள் பரப்பப்படுவதை தடுத்து நிறுத்த காவல்துறையினருக்கு அரசியல் கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் பொதுமக்கள் மற்றும் பத்திரிகை துறையினர் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் திரு அமித் ஷா கூறினார் வதந்திகள் பரவுவதை தடுக்க னவல்துறையினர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் தில்லியின் எல்லைப் பகுதிகளான உத்தரப் பிரதேசம் மற்றம் ஹரியானா மாநில எல்லைப் பகுதிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் உச்சநீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வர உள்ள குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பான பிரச்சனையில் தில்லி காவல்துறையினர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் கூறினார் இக்கூட்டத்தில் தில்லி துணைநிலை ஆளுநர் திரு அளில் பைஜால் முதலனமச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றனர் இக்கூட்டத்திற்குப்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு அர்விந்த் கெற்ரிவால் மாநிலத்தில் அமைதியை நிலைநாட்டும் வகையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்று முடிவு செய்யப்பட்டதாக தெரிவித்தார் மாநிலத்தில் அமைதியை ஏற்படுத்தும் வகையில் தேவையாள அனைத்து உதவிகளையும் வழங்க உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா உறுதியளித்துள்ளதாக அவர் கூறினார் இதனிடையே தில்லியில் நேற்று நிகழ்ந்த வன்முறை சம்பவத்தின் போது உயிரிழந்த அம்மாநில காவல்துறையின் தலைமை ஊவலரின் உடலுக்கு துணைநிலை ஆளுநர் மற்றும் காவல்துறை ஆணையர் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர்

நபார்டு வங்கியின் ஊரக உள்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதியின்கீழ் இந்த நிதியுதவி வழங்கப்பட உள்ளது லடாக்கில் கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டிகளை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ இன்று தொடங்கி வைத்தார்

உலகில் இருபது சதவீத இளைஞர் சக்தியை கொண்டுள்ள நம் நாட்டில் கேலோ இந்தியா விளையாட்டுத் திட்டத்தின்கீழ் பல்கலைக் கழகங்ககள் இடையிலான விளையாட்டுப் போட்டிகள் இளைஞர் மற்றும் குளிர்கால விளையாட்டுப் போட்டிகளை மத்திய அரசு நடத்தி வருவதை திரு கிரண் ரிஜிஜு சுட்டிக்காட்டினார்

ஜம்மு காஷ்மீரில் உள்ள குல்மார்க்கில் அடுத்த மாதம் ஏழாம் தேதி கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார் ஐஸ் ஹாக்கி போட்டிகளுக்கு அங்கீகாரம் வழங்குவது இதற்காள உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான நிதி ஒதுக்கீடு செய்வது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கு விரவில் அனுமதி வழங்கப்படும் என்று திரு கிரண் ரிஜிஜ் தெரிவித்தார் ஒடிசாவில் நடைபெற்று வரும் பல்கலைக் கழகங்களுக்கு இடையிலாள கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் ஆடவர் மற்றும் மகளிர் வில்வித்தை போட்டிகளில் பஞ்சாப் பல்கலைக் கழகம் தங்கப் பதக்கத்தை வென்றுள்ளது ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் ராஜஸ்தான் பல்லைக் கழகம் வெள்ளிப் பதக்கத்தை வென்றது ஆடவர் பிரிவில் தில்லி பல்கலைக் கழகம் வெண்கலப் பதக்கத்தையும் மகளிர் பிரிவில் குருநானக் தேவ் பல்கலைக் கழகம் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றன